ஆணையர்கள் திருஅசோக் லவாசா திருசுஷில் சந்த்ராஆகியோா் கூறியுள்ளனர்

மனுதாக்கல் செய்தார்

தமிழகமாணவர்களின் கல்விக்கடனைரத்துசெய்யநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

புநீகாந்த் கால் இறுதிக்குமுன்னேறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் நாடாளுமன்றமக்களவைத் தேர்தலைநேர்மையாகவும் நியாமாகவும் அமைதியானமுறையிலும் நடத்ததேர்தல் ஆணையம் உறுதி பூண்டிருப்பதாகதேர்தல் ஆணையர்கள் திருஅசோக் லவாசா திருசுஷில் சந்த்ராஆகியோர் கூறியுள்ளனர் கடந்த இரண்டுநாட்களாகதமிழகத்தில் தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்துசென்னையில் அவர்கள் ஆய்வு செய்தனர் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசியதே்தல் திருலவாசா தேர்தல் ஆணையர் தொடர்பாகமாநிலமற்றும் மாவட்டஅளவிலானஅதிகாரிகள் எந்தவிதஅழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமலும் அச்சமின்றியும் நடுநிலைதவறாமலும் செயல்படவேண்டுமென்றுவலியுறுத்தப்பட்டுள்ளதாகக் குறிப்பிட்டாா் தேர்தல் அலுவல்கள் வேண்டுமென்றேபொறுப்பிலிருந்துதவறுதல் ஒருதலைப்பட்சமாகசெயல்படுதல் போன்றதவறுகளைநாட்டின் எந்தபகுதியிலும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக் கொள்ளாதுஎன்றுஅவர் தெரிவித்தார் நடுநிலைதவறாதஅதிகாரிகள் அதற்காகஅச்சுறுத்தலுக்குஆளானால் தேர்தல் முடிந்தபிறகும் அவர்கள் பக்கமாகஆணையம் துணைநிற்கும் என்றுதிருலவாசாஉறுதியளித்தார் தமிழகத்தைப் பொறுத்தவரைபணப்பிரயோகம் குறித்துஏராளமானதகவல்கள் ஆணையத்திற்குவருவதாகக் குறிப்பிட்டஅவர் பணப்பட்டுவாடாவைதடுப்பதற்கானகண்காணிப்பு பணிகளைமுடுக்கிவிடவேண்டுமென்றுகூறினார் தேவைப்படும் வாக்குச்சாவடிகளில் மத்தியகாவல் படையினரைபோதமானஅளவுக்குபணியமர்த்தேவையானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் விடுபட்டநான்குசட்டமன்றதொகுதிகளுக்கு தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடத்துவதுபற்றிகேட்டதற்குபதிலளித்திருலவாசா தேர்தல் ஆணையம் எப்போதுமேசட்ட ரீதியாகஎந்தவித இடர்பாடும் இல்லாதவகையிலேயேதேர்தலைநடத்தமுன்னுரிமைவழங்குகிறதுஎன்றார் அந்தவகையில் தமிழகத்தில் மூன்றுதொகுதிகளில் நீதிமன்றவழக்குகாரணமாகவே இடைத்தேர்தல் தொகுதிகள் பட்டியலில் இடம்பெறவில்லைஎன்றும் நடத்தப்படும் தொகுதி தேர்தல் தேதிஅறிவிக்கப்பட்டபின்னரேகாலியானதாகவும் தேர்தல் ஆணையர் விளக்கம் அளித்தார் வேலூர் சென்னைபோன்ற இடங்களில் பெருமளவு பணம் கைப்பற்றப்பட்டதுபற்றிகேட்டதற்கு அது பற்றிசும்பந்தப்பட்டவிசாரணை அதிகாரிகளின் அறிக்கைகிடைத்ததும் உரியநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றா்

அதுஏற்கப்பட்டதுபற்றிசெய்தியாளர்கள் கேட்டதற்கு தேர்தல் அதிகாரிமனுவில் குறிப்பிடப்படும் தகவல்களின் நம்பகத்தன்மையைஆராயசட்டத்தில் இடமில்லைஎன்றும் விண்ணப்பத்தில் பகுதிகள் விடுபட்டிருந்தால் அதனைசுட்டிக்காட்டமட்டுமே ஏதேனும் முடியும் என்றும் திருலவாசாகுறிப்பிட்டாள்

மனுக்களைவிலக்கிக் கொள்ளஎட்டாம் தேதிகடைசிநாளாகும் காங்கிரஸ் தலைவா் திருராகுல் காந்திகேரளமாநிலம் வயநாடுமக்களவைதொகுதியில் இன்றுவேட்பு மனுதாக்கல் செய்தார்

காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதிபிரியங்காந்தி அக்கட்சியின் மூத்ததலைவா்களானதிருகேசிவேணுகோபால் திருமுகுல் வாஸ்னிக் ஆகியோா் உடனிருந்தனா் முன்னதாகதிருராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சிதொண்டர்களுடன் ஊர்வலமாகமாவட்டஆட்சியர் அலுவலகத்துக்குச் சென்றதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவிலேயேதமிழகம் அமைதிப் பூங்காவாகஉள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சிறப்பானமுறையில் பராமரிக்கப்பட்டுவருவதாகவும் இணைஒருங்கிணைப்பாளரும் அஇஅதிமுக முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் திருநெல்வேலியில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் இந்தியாவில் வளர்ச்சித் திட்டங்கள் தொடரவேண்டுமென்றால் மத்தியில் ஆளும் பிஜேபிஅரசுக்குமீண்டும் வாய்ப்பளிக்கவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்தக் கருத்துடையகட்சிகள் மட்டுமே திட்டங்களைவெற்றிகரமாகசெயல்படுத்த முடியும் என்றுதிருளடப்பாடிபழனிசாமிகுறிப்பிட்டாா் தமிழகக் மாணவர்களின் கல்விக்கடனைரத்துசெய்யநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பொள்ளாச்சியில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் தமிழகத்தில் ஆளும் கட்சியின் காவல்துறையினின் வாகனங்கள் மூலம் பணம் எடுத்துச் செல்வதூகதகவல்கள் கிடைப்பதாகத் தெிவித்தாா்

பொள்ளாச்சிபாலியல் வழக்கில் குற்றவாளிகளைஅரசுகாப்பாற்றமுயற்சிசெய்வதாகதிரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார் தமிழகம் மற்றும் புதுச்சேியில் வாக்குப்பதிவு தினத்தைவேறொருதேதிக்குமாற்றவேண்டுமென்றுகோரிதாக்கல் செய்யப்பட்டமனுவைஉச்சநீதிமன்றம் இன்றுநிராகரித்தது

இந்தமனுவைவிசாரித்தநீதிபதிதிரு போஹ்டே தேவாலயங்களில் எஸ் ஏ புனிதவியாழனைஅனுசரிப்பதுஅவரவர் விருப்பமாகும் என்றும் இத குறித்துகருத்துதெரிவிக்கவேண்டியஅவசியமில்லைஎன்றும் கூறினார் கொடநாடுவிவகாரம் தொடர்பாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் மீது முதலமைச்சர் தரப்பில் தொடரப்பட்டுள்ளஅவதூறு வழக்குவிசாரணைக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளநிலையில் திரு ஸ்டாலின் அதுகுறித்தபொதுக்கூட்டங்களில் தொடர்ந்துபேசினால் தடைநீக்கப்படும் என்றுசென்னைஉயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பானவழக்கை இன்றுவிசாரணைசெய்தநீதிபதிதிரு இளந்திரையன் திரு ஸ்டாலின் வழக்குவிசாரணையைஎதிர்கொள்ளநேரிடும் என்றும் கூறினார்

நீலகிரிமாவட்டத்தில் இயங்கும் தமிழ்நாடுதேயிலைத் தோட்டக் நஷ்டத்தில் தொழிலாளா்களுக்குநிலுவைத்தொகைவழங்க நடவடக்கைஎடுக்கப்படும் என்றுஅஇஅதிமுகஒருங்கிணைப்பாளரும் துணைமுதலமைச்சருமானதிரு பன்னீர்செல்வம் ஒ தெரிவித்துள்ளார் நீலகிரியில் இன்றபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் அந்தபகுதியில் வாழும் ஐயாயிரம் குடும்பங்களுக்குமின் வசதிகிடைப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் வறுமைக்கோட்டிற்குகீழ் உள்ளகுடும்பங்களுக்குமாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றஅறிவிப்பு மக்களின் மனதில் இடம்பிடித்திருப்பதாகதமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டிதலைவர் திருகே எஸ் அழகிரிகூறியிருக்கிறார் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் மதச்சாா்பற்றகூட்டணியின் மதுரையில் ஒரு அங்கமாகஉள்ளதமதுகட்சி வேறுபாடுகளற்றசமுதாயத்தைஉருவாக்கும் என்றுநம்புவதாகத் தெரிவித்தாா் திமுகபொருளாளார் திருதுரைமுருகள் வீட்டில் வருமானவரித்துறைசோதனைமேற்கொள்ளப்பட்டதைப் போன்று ஆளும் கட்சியின் மூத்தஉறுப்பினர்கள் வீடுகளிலும் சோதனைமேற்கொள்ளவேண்டும் என்றார் பிஜேபிஅரசுரபேல் தொடர்பானமுறைகேடுகளில் சிக்கியிருப்பதாகவும் கொள்முதல் அதனைமுன்வைத்துஎழுதப்பட்ட புத்தகத்தைவெளியிடவிடாமல் தடுக்கமுயற்சித்ததாக இந்தியகம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்ததலைவர் திருநல்லக்கண்ணுகுற்றம்சாட்டியுள்ளார் விழுப்புரத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இத்தகை செயல் கண்டிக்கத்தக்கதுஎன்றும் மத்தியமாநிலஅரசுகள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுவருவதாகக் கூறினார் எதிர்க்கட்சிகளுக்குஎதிரானநிலையைகாவல்துறையினரும் தேர்தல் ஆணைமும் மேற்கொண்டுவருவதாகதிருநல்லக்கண்ணுதெரிவித்தாா் மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகளமதுசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவதுஆரணிமக்களவைத் தொகுதி

அவர் தாய்லாந்தின் ஃபெட் பிரதாபைநேர் செட்களில் தோற்கடித்தாா் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்திலஹைதராபாத் தில்லிஅணிகள் மோதுகின்றன